எடப்பாடி

இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்குவதற்கான மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டுள்ளது

மறைந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஏ

போஸின் இறுதிச்சடங்கு இன்று மாலை மதுரை மூலக்கரை மின்மயானத்தில் நடைபெறுகிறது

லண்டனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் காலிறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நள்ளிரவு அயர்லாந்தை எதிர்கொள்கிறது

எடப்பாடி

முன்னதாக இன்று அனைத்து பிஜேபி உறுப்பினர்களும் அவையில் ஆஜராக வேண்டும் என்று கட்சி கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதர பிற்படுத்தபட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்குவதற்கான மசோதாவும் தேசிய சுகாதார மசோதாவும் இன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்படுவதையொட்டி இந்நடவடிக்கை ராஜ்நாத்சிங் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்முறை தடுப்பு சட்டத்தில் ஏற்கெனவே உள்ள நடைமுறைகளை மீண்டும் கொண்டு வர நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே உரிய திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்று மததிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார் மக்களவையில் இன்று இப்பிரச்சனையை காங்கிரஸ் எழுப்பியபோது இதை தெரிவித்த அவர் இதற்கான அங்கீகாரத்தை மத்திய அமைச்சரவை நேற்று வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்

மக்களவையில் இன்று இதை தெரிவித்த அவர் தென் மாநிலங்களில் மண்டல இணைப்பு திட்டத்தின்கீழ் விமான சேவைகளை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

சுஷ்மா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

இரண்டாம் கட்டமாக கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக் செல்லும் அமைச்சர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அடிலேவ் உடன் அறிவியல் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார்

ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஊழிய தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் சதீஷ் துவா ஊழியர் குழுவின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ப்ரையன்

நிர்மலா சீதாராமன் ஆகியோர் முறையே அமெரிக்காவின் வெளியுறவு பாதுகாப்பு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதன் முன்னோட்டமாக இன்றைய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது

போஸ் இன்று அதிகாலை மதுரையில் மாரடைப்பால் காலமானார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று பிற்பகல் அன்னாரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த உள்ளனர்

செல்லூர் ராஜீ மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் திமுக செயல்தலைவர் திரு

க

போஸின் இறுதிச்சடங்கு மதுரை கீரைத்துறையில் உள்ள மூலக்கரை மின்மயானத்தில் இன்று மாலை நடைபெறும்

வேலூர் ரத்தினகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில்களில் பாதுகாப்பு பெட்டக அறைகள் நீதிமன்றம் வழங்கியுள்ள கால அவகாசத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என்றார் மதுரையை தொடர்ந்து பிற திருக்கோவில்களிலும் அனைத்து சமூகத்தை சார்நதவர்களை அர்ச்சகர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக ரத்தினகிரியில் கனரா வங்கி கிளையை அவர் திறந்துவைத்தார்

இத்திட்டத்தின் பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் பேசுகையில்

மலர்களால் உருவாக்கப்பட்ட செல்

பி பாயிண்ட் கொய்மலர் அலங்கார வளைவு பாகற்காய் முதலை காய்கனி மனிதன் பூசணி ட்ராகுலா போன்றவற்றை பார்வையாளர்கள் கண்டுகளித்து வருகின்றனர்

ஹாக்கி லண்டனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் காலிறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நள்ளிரவு அயர்லாந்தை எதிர்கொள்கிறது